முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயிள் முதலாமாண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது காஞ்சிபுரம் அத்திவரதர் தரிசனம் இன்றுடன் நிறைவடைகிறது தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளின்படி குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது நிர்ணயிக்கப்பட்ட அளவைவிட கூடுதலாக பயணிகளை ஏற்றிசெல்லும் வாகனங்களின் உரிமம்

இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக ரவிசாஸ்திரி மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக நாளை பூட்டாள் செல்கிறார்

பூட்டானில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் ஐ நா பாதுகாப்புக்குழுவில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு பூட்டான் அரசு ஆதரவு அளித்திருப்பதாக கூறினார்

பள்ளிகள் வரும் திங்கட்கிழமை முதல் வழக்கம்போல் செயல்படும் என்றும் அரசு பேருந்துகள் வழக்கமாக இயங்கும் என்றும் அவர் கூறினார் லஷ்கர் ஈ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது இஸ்புல் முஜாகிதீன் தீவிரவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் அதனை தடுப்பதற்காகவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை பராமரிப்பதற்கு சிலரை தடுப்பு காவலில் வைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இத்தொடர்பானன முடிவுகள் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டு நிலைமைக்கு ஏற்றவாறு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் அடல்பிகாரி வாஜ்பாயின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனைபொட்டி புதுதில்லியில் உள்ள வாஜ்பாய் நினைவிடத்தில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட மத்திய அமைக்கள் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு முன்னாள் பிரதமர் அடல்பிகாரி வாஜ்பாயின் உருவப் படத்தை திறந்து வைத்தார் பிஜேபி யின் மதிப்புமிகு தலைவராக வாழ்ந்த வாஜ்பாய் சென்ற ஆண்டு இதேநாளில் உயிர்நீத்தார் அவர் மூன்று முறை பிரதமராக பதவி வகித்தார்

அத்திவரதர் தரிசனம் இன்று நிறைவடையும் நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்தனர் இதுதொடர்பாக எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்

இதனை விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு கப்ரமணியம் பிரசாத் ஆகியோரைக் கொண்ட அமர்வு கோவில் மரபு வழிபாட்டு நடைமுறைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் கோவில் நிர்வாகமும் அரசும்தான் இதில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தனர்

இதனையடுத்து

தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளின்படி குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் விநாயகர் சதர்த்தியையொட்டி சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் சிலைகளை கரைக்குமாறு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க அனுமதிக்க வேண்டும் என்று செய்திக்குறிப்பு கூறுகிறது களிமண்ணால் செய்யப்பட்டதும் கடப்படாததும் எவ்வித ரசாயன கலப்படமும் இல்லாத கிழங்கு மாவு மற்றும் மரவள்ளி கிழங்கிலிருந்து பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை கழிவுகள் போன்ற சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்களால் மட்டுமே செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் பாதுகாப்பான முறையில் கரைப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் நீரில் கரையும் தன்மையுடைய தீங்கு விளைவிக்காத இயற்கை வண்ணங்களை உடைய சிலைகளை மட்டுமே உபயோகிக்க வேண்டும் ரசாயன வர்ணம் பூசப்பட்ட சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது

ஆட்டோ ரிக்ஷா ஷேர் ஆட்டோ வேன் சிற்றந்து பேருந்துகளுக்கு இந்த விதிகள் பொருந்தும்

அச்சுறுத்தும் வகையில் வேகமாக வாகனம் இயக்குவதற்கு முதல் முறை குற்றத்திற்கு ஆயிரம் ரூபாய் அல்லது ஆறுமாத கால சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது

போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் அறிவிப்பின்படி போக்குவரத்து மத்திய வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாடடு கருவி பொருத்த வேண்டும் என்றும் கருவி இயங்காமல் உள்ளது கண்டறியப்பட்டால் வாகனத்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது

குற்றங்கள் கண்டறியப்பட்ால் மோட்டார் வாகன சுட்டம் மற்றும் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துத்துறையின் அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது

மழையால் பாதிக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் தற்போது உடனடி நிவாரணப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அது முடிவடைந்ததும் சேத மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நீண்டகால அடிப்படையிலான நிவாரணப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்தகொண்ட செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பின்னர் இழப்பீடுகளும் வருவாய்த்துறையால் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார் மாவட்டச் செய்திகள் நீலகிரி மாவட்டத்தில் மழை பாதிப்புகள் தொடர்பான முழுமையான அறிக்கை மூன்று நாட்களில் அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார்

விளையாட்டுச்செய்கிகள் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக ரவிசாஸ்திரி மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்

ஒய்வுபெற்ற நீதிபதி முகுந்தகம் சர்மா தலைமையிலான இக்குழு இரண்டு நாட்களாக விருது பெறுவதற்கான வீரர்களை தெரிவு செய்யும் பணியை மேற்கொண்டு வருகிறது இதற்கான பட்டியல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டோக்கியோவில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி நாளை மலேசியாவை எதிர்கொள்ளும்